கமிழக உள்ள காலிபணியிடங்கள் விரைவில் நிரப்பபடும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

உள்துறை அமைச்சகத்தின் இணைச்செயலாளர் டேனியல் ரிச்சர்டு தலைமையிலான இக்குழு இன்று மாலை சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி

இக்குழுவில் பல்துறை மத்திய அமைச்சகங்களின் திரு

கவுல் திரு

ஸ்ரீவத்சவா திரு மணிச்சந்திர பண்டிட் திரு

இளவரசன் திருமதி வந்தனா சின்கல் டாக்டர்

ஹர்ஷா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்

இக்குழுவினர் மேற்கொள்ளும் ஆய்வின் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையை அடுத்து மத்திய அரசு தமிழகத்திற்கான புயல் நிவாரண நிதியை விடுவிக்கும்

துணை முதலமைச்சர் திரு

வீரமணி கஜா புயல் பாதித்த திருவாரூர் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பி வருவதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரபதிவு துறை அமைச்சர் திரு

திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டம் மன்னார்குடி கொரடாச்சேரி பூண்டி பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மின்வினியோகம் இல்லை என்றும் ஓரிரு நாட்களில் அனைத்து பகுதிக்கும் மின்வினியோகம் செய்து தரப்படும் என்றார் இப்பகுதி மக்கள் முகாம்களிலிருந்து வீடு திரும்பி அன்றாட பணிகளில் வழக்கம்போல் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கிராம புறங்களில் கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர் அனைவருக்கும் நிவாரண பொருட்கள் கிடைக்கும் என்று உறுதியளித்தார்

பெஞ்சமின் இன்று வழங்கினார்

தலைஞாயிறில் புயலினால் பாதிப்படைந்த பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் வந்துசேர்கிறதா என்பது குறித்து கேட்டறிந்தார்

நாகை மாவட்டத்தில் வண்டல் குண்டுரான்வெளி பகுதி மழை நீள் சூழ்ந்துள்ளதால் படகு மூலம் நிவாரண பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டது

சுந்தரமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார் மாமல்லபுரம் எடையூரில் சமுதாய நலக்கூடத்தில் தங்கியிருந்தவர்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கிய அவர் பாதுகாப்பு வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார்

எடப்பாடி

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் டெல்டா பகுதியில் உள்ள விவசாய சங்க பிரதிநிதிகள் பொதுநல சங்க பிரதிநிதிகள் அம்மாவட்ட அரசியல் தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஆய்வுக்கூட்டத்தை நடத்தி மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து ஆராயவேண்டும் என்றார்

கம்பிகள் மற்றும் மின்மாற்றிகள் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் சாய்ந்த கம்பங்கள் மற்றும் கம்பிகளில் துணிகளை காயவைக்க வேண்டாம் என்று திருவாரூர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் வி சந்திரசேகரன் அறிவுறுத்தியுள்ளார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

தஞ்சை ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை திருவோணம் வடசேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்துவருகிறது அரியலூர் ஜெயங்கொண்டம் செந்துறை திருமானூர் தா

குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஐந்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே

தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுவதற்கான விருது அண்மையில் வழங்கப்பட்டுள்ளது குறித்தும் அவர் பெருமிதம் வெளியிட்டார் காவல்துறையினர் தத்தம் வலிமையையும் திறமையையும் உணர்ந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

மிசோரமில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று உரையாற்றிய அவர் வடகிழக்கு மாநிலங்கள் தொடர்பான விரைவு கொள்கைகள் மூலம் மிசோரமில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பராமரிப்பதில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்

இதையொட்டி சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் பொற்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் இன்று நடைபெற்றன

இருப்பினும் காவல்துறையின் பாதுகாப்புடன் தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன

ஆரோன்